செய்யப்படும் என்று முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்தியபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார்

மத்தியக்குழுவினர் இன்று இரண்டாவது நாளாக ஆய்வு மேற்கொண்டனர்

இதற்கான நிதி ஆதாரம் வரும் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்படும் என அவர் தெரிவித்தார் இந்த கடன் தள்ளுபடி நடவடிக்கையால் விவசாயிகள் வரும் ஆண்டில் பயிர் சாகுபடியை தொடர வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறினார்

ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்த முதலனமச்சர் இந்த போராட்டத்தின் போது காவல்துறையினர் மீது தாக்குதல் வாகனங்களுக்கு தீவைத்தல் போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் மீதான குற்றவழக்குகள் தவிர பிற வழக்குகள் அனைத்தும் சட்ட நிபுணர்களுடன் கலந்தாலோசித்து திரும்பப்பெறப்படும் என்றார்

சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர் பிரதமர் மருத்துவ வல்லுநர் மற்றும் பல அமைப்புகள் அரசுக்கு பாராட்டு தெரிவித்திருப்பதாக கூறினார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்பட்டு முழுமையாக அமைதி நிலவுவதாகவும் அவர் தெரிவித்தார்

சுட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்தின் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார்

விவசாயிகளின் வருமானத்தை இருமடங்காக்கும் இலக்கை எட்ட புதிய வேளான் மசோதாக்கள் பேருதவி செய்யும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் இன்று குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்தில் பங்கேற்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறத்தினர் இதற்கு பதிலளித்த திரு தோமர் விவசாயிகளுடன் பல கற்று பேச்சுவார்த்தை நடத்திய போதிலும் சட்டங்களில் என்ன குறைபாடு உள்ளது என்பதை தெரிவிக்கவில்லை என்றார் தவறான வழினட்டுதல் காரணமாக மண்டிகளுக்கு எதிராக போராட வேண்டிய விவசாயிகள் புதிய சட்டங்களுக்கு எதிராக போராடுகின்றனர் என்று அவர் குறிப்பிட்டார் விவசாயிகள் நிறுவனங்களுடன் செய்து கொள்ளும் ஒப்பந்ததத்தில் இருந்து எந்த நேரத்திலும் விலக புதிய சட்டங்கள் அனுமதிப்பதாக அவர் தெரிவித்தார் விவசாயிகள் தங்கள் உற்பத்திப் பொருட்களை வெளிச்சந்தைகளில் விற்கும் போது எவ்வித வரியும் செலுத்த தேவையில்லை என்று அமைச்சர் குறிப்பிட்டார் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது இன்று விவாதம் முடிவடைந்த நிலையில் அவை ஒத்தி வைக்கப்பட்டது வரும் திங்கட்கிழமை இதற்கான பதிலுரை நிகழ்த்தப்படும் இதனிடையே மக்களவையில் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறக்கோரி காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இன்றும் அவையின் எமயப் பகுதிக்கு வந்து முழக்கமிட்டதால் அலுவல்கள் பாதிக்கப்பட்டன

சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியலில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள வாக்காளர்களுக்கு அடையாள அட்டைகள் விரைவு அஞ்சலில் அனுப்பப்படும் என்று மாநில தலைமை தேர்தல் அதினரி திரு சத்தியபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்காக அஞ்சல் துறையுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்

வாக்குச்சாவடிகள் அமைப்பது தொடர்பாக அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளுடன் இன்று ஆலோசனை நடத்திய அவர் ஆயிரம் வாக்காளர்களுக்கு மேல் உள்ள வாக்குச்சாவடிகளில் துணை வாக்குச்சாவடி அமைக்க தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளதாக கூறியுள்ளார் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் குடிப்ர் கழிவறை மாற்றுத்திறனாளிகள் சாய்தளம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் உறுதி செய்யப்படும் என அவர் கூறியதாக சென்னை மாநகராட்சி செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஏற்பட்டுள்ள பயிர்ச்சேதங்கள் குறித்து மத்தியக்குழுவினர் இன்று இரண்டாவது நாளாக ஆய்வு மேற்கொண்டனர் மத்திய உள்துறை இணைச் செயலர் திரு அசுதோஸ் அக்ளிஹோத்ரி தலைமயிலான மத்தியக் குழுவினர் இரண்டு பிரிவாக பிரிந்து பல்வேறு மாவட்டங்களில் நேற்றும் இன்றும் ஆய்வு நடத்தினர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்தன குயவன்குடி கழுகூரணி திருப்புல்லானி ஆர் எஸ் மங்கலம் நயினார் கோயில் ஆகிய இடங்களில் மத்தியக் குழுவினர் பாதிப்புகளை ஆய்வு செய்தனர் மற்றொரு குழுவினர் கடலூர் மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டனர் புவனகிரி வட்டத்தில் பல இடங்களில் அவர்கள் பாதிப்புகளை பார்வையிட்டனர் பயிர்ச்சேத விவரங்கள் குறித்து மத்திய அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என மத்தியக்குழுவினர் தெரிவித்தனர்

வரும் பருவத் தேர்வுக்கான பாடங்களையும் செயல்முறை தேர்வுகளையும் உரிய காலத்தில் நடத்தி முடிக்க ஏதுவாக கல்லூரிகள் இயங்கும் நாட்கள் அதிகரிக்கப்படுவதாக அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

கோவிட் தடுப்பூசி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திருமதி மலர் விழி இன்று தடுப்பூசி போட்டுக் கொண்டார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொழுநோய் விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் முள்ளுக்குறிச்சியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவுள்ள மைதானத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் திரு மெகராஜ் நேரில் ஆய்வு செய்தார் விழுட்புரத்தில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்புவதற்காக தனியார் வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெற்றது

சென்னையில் இன்று தொடங்கிய ஆடடத்தில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது அந்த அணியின் கேப்டன் ஜோ ரூட் சிறப்பாக விளையாடி சதம் அடித்தார் தொடக்க ஆட்டக்காரரான டாம் சிப்லியுடன் இவர் இணை சேர்ந்து நிதானமாக விளையாடி ரன் சேர்த்தனர்

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று பெங்களுரு அணியை எதிர்னெள்கிறது